நிர்மலா சீத்தாராமன் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கான வருமான வரி வட்டி ஒன்றரை லட்சம் ருபாய் குறைக்கப்படுகிறது குறைந்த விலை வீடு வாங்குபவர்களுக்கான கடன் வட்டியில் மூன்றரை லட்சம் ருபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது

புதிய இந்தியாவிற்கான எதிர்பார்ப்புகளை பட்ஜெட் பூர்த்தி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார்

குறைந்த விலையில் வீடு வாங்குபவர்களுக்கு கடன் வட்டியில் மூன்றரை லட்சம் ருபாய் தள்ளுபடி செய்யப்படும் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுக்கடன் வட்டியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் விலக்கு அளிக்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சுங்கவரி நீக்கப்பட்டுள்ளது

கார் உதிரி பாகங்கள் டிஜிட்டல் கேமரா முந்திரி செயற்கை ரப்பர் போன்றவைக்கான சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது மின்சார வாகனங்களுக்கான உதிரி பாகங்களுக்கு சுங்கவரி நீக்கப்பட்டுள்ளது

புதிய சில்லறை நாணயங்கள் புழக்கத்தில் விடப்படும் சூரிய ஒளிசக்தி சார்ஜர் மற்றும் லித்தியம் பேட்டரி பொருட்கள் தயாரிப்பில் முதலீடுட்டுடன் கூடிய வரி சலுகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது

ஊராட்சி பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அரசின் வளர்ச்சி திட்டங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படும்

ஊரக பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கு அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இளைஞர்கள் இடையே காந்தியடிகளின் தத்துவங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு மின்னணு தகவல் களஞ்சியம் உருவாக்கப்படும் ஸ்டாா்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் பொருட்டு சிறப்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடங்கப்படும் மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்ற இயந்திரங்களும் சாக்கடை கழிவுகளை அகற்ற ரோபோ பயன்படுத்தப்படும்

மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல் வீடுகளில் கழிவுநீர மேலாண்மைக்கான கட்டமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும்

நிர்மலாடசீத்தாராமன் நாட்டின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்காற்றும் அனைத்து வரி செலுத்துபவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக தமது பட்ஜெட் உரையில் திருமதி

பிரதமா புதிய இந்தியாவிற்கான எதிர்பார்ப்புகளை பட்ஜெட் பூர்த்தி செய்வதாக பிரதமர் திரு

பட்ஜெட் குறித்த தமது கருத்தை தெரிவிக்கையில் இந்த நிதிநிலை அறிக்கை குடிமக்களுக்கு உகந்த வளர்ச்சிக்கு சாதகமான எதிர்காலத்திற்கு தேவையான சிறந்த பட்ஜெட் என்று கூறியுள்ளார்

நாடு சரியான பாதையில் முன்னேறுவதை இந்த பட்ஜெட் உறுதி செய்வதாக கூறினார்